அடுத்த வாரம் இந்தியா வரும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்புடன் நடைபெறும் பேச்சுவா்த்தையில் ராணுவம் பாதுகாப்பு வா்த்தகம் தொடா்பான செயல் திட்டங்கள் இடம்பெறவுள்ளது

உள்துறை அமைச்ச் திரு அமித்ஷா வின் அருணாச்சல பிரதேச பயணம் குறித்து சீனா எதிா்ப்பு தெரிவிப்பது அர்த்தமற்றது என்று மத்திய அரசு கூறியுள்ளது

ஷியாமா பிரசாத் முகா்ஜி பெயரிலான கிராம வளா்ச்சித் திட்டத்தின் நான்காவது ஆண்டு தினம் இன்று நாடு முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது மேலும் ஆயிரம் கிராமப்புற பகுதிகளை இந்த வளர்ச்சித் திட்டத்தில் மூன்று ஆண்டுகளில் சேர்ப்பது என்று நித்தி ஆயோக் முடிவு செய்துள்ளது

மகாசிவராத்திரி இன்று நாடு முழுவதும் பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது

இனி விரிவான செய்திகள் அமெிக்க அதிபராக பொறுப்பேற்ற பின் முதல் முறையாக இந்தியா வருகை தரும் திரு டொனால்டு ட்ரம்பின் வருகையை நாடே ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது அவரது இந்த வருகையின் மூலம் இந்திய அமெரிக்க உறவுகள் மறு ஆய்வு செய்யப்பட்டு மேலும் வலுப்படுத்தப்படு என்று நம்புவதாக வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரவீஸ் குமார் தெரிவித்துள்ளார்

அவரது இந்த பயணத் திட்டத்தில் இந்தியா மட்டுமே இடம்பெற்றுள்ளது ராணுவம் பாதுகாப்பு வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளின் ஒத்துழைப்பு குறித்து திரு ட்டிரம்புடன் வரும் தூதுக்குழுவினர் பேச்சு நடத்துவார்கள் மறுநாள் தலைநகர் புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடியும் திரு டொனால்டு ட்ரம்பும் இரு நாட்டு குழுவினருடன் பேச்சு நடத்துவார்கள் அமெிக்கா சென்று வேலைபாா்ப்பதற்கு வழங்கப்படும் எச் ஒன் பி விசா குறித்து இந்த பேச்சுக்களில் இடம்பெறும் இந்திய அமெரிக்கா வாத்தகம் கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஆண்டுக்கு பத்து சதவீதம் வளர்ச்சி அடைந்துள்ளது அகமதாபாத் நகில் சா்தார் வல்வபாய் படேல் பெயரில் உலகிலேயே மிகபிரமாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள விளையாட்டு மைதானத்தை பிரதமா் திரு நரேந்திரமோடியும் அதிபா் திரு ட்ரம்பும் திறந்து வைக்கின்றனர் ஒரே நேரத்தில் ஒரு வட்சத்து பத்தாயிரம் பேர் அமர்ந்து விளையாட்டைப் பார்க்கும் வசதிகொண்ட மைதானம் இது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நகர்ப்புற வசதிகளை கிராமப் பகுதிகளிலும் ஏற்படுத்தும் விதத்தில் ஷியாமா பிரசாத் முகா்ஜி பெயரிலான கிராம வளர்ச்சித் திட்டத்தின் நான்காவது ஆண்டு தினம் இன்று நாடு முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது இந்த வளா்ச்சித் திட்டதில் மேலும் ஆயிரம் கிராமப்புற பகுதிகளை மூன்று ஆண்டுகளில் சேன்ப்பது என்று நித்தி ஆயோக் முடிவு செய்துள்ளது கிராம வளர்ச்சித் திட்டத்தின்கீழ் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மத்திய கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகம் செயல்படுத்தி வருகிறது பல்வேறு கிராமங்களை ஒருங்கிணைத்து வளர்ச்சித் திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டு வருகின்றன அதே சமயத்தில் கிராம சமூக அமைப்பின் முக்கியத்துவத்தை பாதுகாக்கும் வகையில் நவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன

சீனாவில் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்ட வூகாள் பகுதிக்கு மருத்துவ உபகரணங்கள் அடங்கிய நிவாரண பொருட்களை தனி விமானம் மூலம் கொண்டு செல்வதற்கும் அங்கு வசிக்கும் இந்தியர்களை அழைத்து வருவதற்கும் சீனாவின் அனுமதி எதிர்பார்க்கப்படுகிறது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனைத் தெரிவித்த வெளியுறவு செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஷ்குமார் இந்நோயால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் நிவாரண பணிகளை மேற்கொண்டு வரும் சீன அரசுக்கு இந்தியாவின் ஆதரவை தெரிவிக்கும் ஒரு சிறிய முயற்சியாக உதவிப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்படுவதாக தெரிவித்தார் இந்த விமானம் இந்தியா திரும்பும்போது ஏற்களவே அனுப்பப்பட்ட இரண்டு விமானங்களில் தாயகம் திரும்ப இயலாத இந்தியர்கள் அழைத்து வரப்படுவார்கள் என்று அவர் கூறினார் இந்தியா திரும்பி வர விரும்புவோர் அங்குள்ள துதரகத்தில் மனு அளிக்கலாம் என்று தெரிவித்த திரு ரவிஸ்குமார் கீனா செல்வதற்கு சில கட்டுப்பாடுகள் உள்ளபோதிலும் தடை எதுவும் இல்லை என்று தெளிவுபடுத்தினார் ரானுவத்தில் பணிபுரியும் பெண் அதிகாரிகளுக்கு நிரந்தரமாக பதவி உயர்வு பெறுவதற்கு உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பை அடுத்து பெண்கள் உயர்பதவிகளை வகிப்பதற்கான திட்டம் தயாரிக்கப்பட்டு வருவதாக ரானுவ தலைமை தளபதி ஜெனரல் மனோஜ் நரவணே கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரானுவ அதிகாரிகள் பதவி உயர்வில் ஆண் பெண் சமத்துவத்தை இந்த உத்தரவு உறுதி செய்திருப்பதாக குறிப்பிட்டார் ஜம்மு காஷ்மீர் நிலைமை பற்றி குறிப்பிட்ட ஜெனரல் நரவணே தற்போது எல்லைப் பகுதியில் தீவிரவாத தாக்குதல்கள் குறைந்திருப்பதாகவும் தீவிரவாத குழுக்களுக்கு ரானுவ தரப்பில் மிகுந்த நெருக்கடி தரப்படுவதாகவும் தெரிவித்தார் எல்லை தாண்டிய பயங்கரவாதமும் கணிசமாக குறைந்துள்ளது என்றும் ரானுவ தலைமைத் தளபதி கூறினார் உள்துறை அமைச்சா் திரு அமித்ஷா வின் அருணாச்சல பிரதேச பயணம் குறித்து சீனா எதிா்ப்பு தெரிவிப்பது அர்த்தமற்றது என்று மத்திய அரசு கூறியுள்ளது அருணாச்சல பிரதேசம் இந்தியாவிலிருந்து பிரிக்க முடியாத நிலப்பரப்பு என்பதில் இந்தியா தொடர்ந்து உறுதியாக உள்ளது என்று வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரவீஸ் குமார் தெரிவித்துள்ளார் இந்தியாவிலேயே தொழில் முதலீட்டுக்கு உகந்த மாநிலங்களில் தமிழகம் முன்னிலை வகிப்பதாக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளாா் இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் பொருளாதார விவகாரங்கள் பிரிவும் மாநில அரசும் இணைந்து வெளிநாட்டு தூதர்களுக்கு தொழில் முதலீட்டு வாய்ப்புகள் பற்றிய நிகழ்ச்சியை சென்னையில் நடத்தினர் இந்நிகழ்ச்சியில் சென்னை பெங்களூரு தொழில் பெருவழிப் பாதையின் ஒருகட்டமாக பொன்னோி தொழில்பூங்கா அமைப்பதற்குரிய புரிந்துணா்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது

மேலும் திருவள்ளுர் மாவட்டம் பொன்னேரியில் பாலிமர் தொழிவ்பூங்காவுக்கு அவர் அடிக்கல் நாட்டனார் பின்னா் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சா் தமிழகம் தொழில் திறன் வாய்ந்த மனித வளமிக்கதாகவும் சிறந்த கட்டமைப்பு வசதிகளைக் கொண்டுள்ளதாகவும் அமைதியான தொழில் சூழல் காணப்படுவதாகவும் குறிப்பிட்டார் எனவே வெளிநாட்டு துதரகங்கள் தமிழகத்தில் தொழில் முதலீட்டை ஊக்குவிக்க உதவ வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய வெளியுறவுத்துறை பொருளாதார விவகாரங்கள் பிரிவு செயவாளர் திரு திருமூர்த்தி மாநிலங்களின் வளர்ச்சியில்தான் தேசத்தின் வளர்ச்சி அடங்கியிருக்கிறது என்பதால் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் வழிகாட்டுதலின் பேரில் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை பல்வேறு மாநிலங்களுடன் இணைந்து மத்திய அரசு ஏற்பாடு செய்து வருகிறது என்றாா் தமிழகம் தொழில்துறையில் மட்டுமன்றி சமூக பொருளாதார கட்டமைப்புகளிலும் பாரம்பரியமாகவே முன்னிலை வகிப்பதாக அவர் பாராட்டினார்

மகா சிவராத்ரி இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இந்நாளைபொட்டி வாரணாசியில் உள்ள காசிவிஸ்வநாதர் ஆலயம் உட்பட நாடு முழுவதும் உள்ள சிவவாலங்களில் சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடைபெறுகின்றன நள்ளிரவு பூஜைகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சிறப்பு பூஜைகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்ட வண்ணம் உள்ளனர் இந்நாளையொட்டி கங்கை நதியிலும் மக்கள் புனித நீராடி வருகின்றனர் தலைநகர் புதுதில்லியில் உள்ள சிவாலயங்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்புப் பூஜைகள் நடைபெற்று வருகின்றன இன்று அதிகாலை முதலே திரளான பக்தர்கள் வரிசையில் நின்று கவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத்கோவித் துணை குடியரசுத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் தலைவர்கள் பலர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் மகாராஷிடிரா மாநிலத்தில் மகாசிவராத்திரி பக்தி சிரத்தையுட் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது மும்பை தானே மாவட்டங்களில் அமைந்துள்ள சிவாலயங்களும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன

அண்டை நாடானா நேபாளத்திலும் மகாசிவராத்திரி பக்தி சிரத்தையும் கொண்டாடப்ழுட்டு வருகிறது தலைநகர் காத்மண்டுவில் உள்ள பசுபதிநாத் ஆலயத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனா் அதிகாலை மூன்று மணிக்கே கோவில் திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன உலக கோப்பை மகளிர் டுவெள்டி டுவெள்டி கிரிக்கெட் போட்டி இன்று ஆஸ்திரேலியாவில் தொடங்குகிறது சிட்னியில் நடைபெறவுள்ள முதல் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது இந்திய நேரப்படி பிற்பகல் ஒன்றரை மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது

இதில் டாஸ் வென்ற நியூஸிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்தது

ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா நேற்று மூன்று தங்கம் ஒரு வெள்ளிப் பதக்கம் வென்றது

புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான முதலாவது ஆட்டம் இன்று நடைபெறவுள்ளது

ஸ்பெயின் மாஸ்டர்ஸ் பேட்மின்டன் போட்டியில் இந்தியாவின் சாய்னா நேவால் அஜய் ஜெயராம் மற்றும் சமீர் வர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர்